நாளை தொடங்குகிறது

பாகிஸ்தான் நிர்ணயித்துள்ளது சா்வதேச மகளிர் ஹாக்கி தொடர் இறுதிப் போட்டியில் இந்தியா பட்டம் வென்றது

பலர் காயமடைந்தனர் பலத்த காற்று வீசியதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக அம்மாவட்ட காவல் துறையினா் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நலம்பெற இறைவனை பிரார்த்திப்பதகாவும் தனது இரங்கல் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார் மாநிலம் சோஃபியான் மாவட்டத்தில் பாதுகாப்புப்படையினருக்கும் ஜம்மு காஷ்மீர் தீவிரவாதிகளுக்குமிடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் நான்கு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனா் கீகாம் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்புப்படையினா் அப்பகுதியில் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுப்பட்டனர் அப்போது அங்கு பதங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்புப்படையினரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதனை தொடர்ந்து பாதுகாப்புப்படையினர் உரிய பதிலடி கொடுத்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்பகுதியிலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன

முசாஃபா்பூரில் நான்கு பேரும் கிழக்கு சம்பரான் மாவட்டத்தில் இரண்டு பேரும் பெகுசாராய் மாவட்டத்தில் ஒரு குழந்தையும் இதில் அடங்கும்

இவர்களில் மூன்று குழந்தைகளின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக அங்கிருந்துவரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதனிடையே சிகிச்சையின் போது கவனக்குறைவாக இருந்த மருத்துவர் ஒருவரை அம்மாநில அரசு பணியிடை நீக்கம் செய்துள்ளது பருவமனழ தொடங்கியதையடுத்து மூளைக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்துவருவதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது

புதுதில்லியில் தனது அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளுடன் முளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைகுறித்து அவர் இன்று ஆய்வு செய்தார் மத்திய அரசின் நிதி உதவியுடன் இந்த உயர்தர அவசர சிகிச்சைப் பிரிவு அமைக்கப்படவுள்ளதாக அமைச்சர் கூறினார் மத்திய அரசால் அனுப்பப்பட்ட பல்வேறு மருத்துவக்குழுக்கள் முசாஃபா்பூரில் கடந்த ஒருவாரமாக தங்கி சிகிச்சை அளித்துவருவதாக அவர் தெரிவித்தார் மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் உடல்நிலை குறித்து குகாதாரத்துறை அமைச்சர் தொடா்ந்து கண்காணித்துவருவதாக அந்த அமைச்சகத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனா் பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தள் கட்சி தலைவர் திரு லாலு பிரசாத் யாதவின் பினாமி சொத்துகளை பறிமுதல் செய்யுமாறு வருமானவரித் துறை உத்தரவிட்டுள்ளது

பாட்னாவில் அவாமி வங்கியில் உள்ள வைப்பு தொகையும் பாட்னா விமான நிலையம் அருகே அமைந்துள்ள இரண்டு மாடி கட்டிடமும் இதில் அடங்கும் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது போலியான பெயர்களில் பல்வேறு சேமிப்பு கணக்குகளை தொடங்கியதும் விசாரனையின் போது தெரியவந்ததாக வருமானவரித் துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நாளை தொடங்குகிறது

மாநிலங்களவையில் இதற்கான விவாதத்தை புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபி செயல் தலைவர் திரு ஜெ பி நட்டா தொடங்கி வைக்கிறார் மக்களவையில் இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தை மத்திய அமைச்சர் திரு பிரதாப் சந்திர ஷடாங்கி தொடங்கிவைக்கிறார் மக்களவையில் ஜம்மு காஷ்மீர் இட ஒதக்கீடு திருத்த மசோதா ஆதார் உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்கள் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளன

பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள டிவிட்டர் செய்தியில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக தனது வாழ்க்கையை அர்பணித்தவர் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுப்பற்றும் மற்றும் சிறந்த தேசியவாதியாகவும் அவா் திகழ்ந்தாா் என்று பிரதமா் தெரிவித்துள்ளாா் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகாஜியின் கொள்கைகள் நாட்டு மக்களை கவர்ந்ததாகவும் ஒன்றுபட்ட வலிமையான இந்தியாவை உருவாக்க அவர் பாடுப்பட்டதாகவும் பிரதமர் தனது செய்தியில் தெரிவித்துள்ளார் வைக்கப்பட்டிருந்த புதுதில்லியிலுள்ள பிஜேபி தலைமையகத்தில் டாக்டர் முகர்ஜியின் திருவுருவப்படத்திற்கு பிஜேபி தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமாள திரு அமித் ஷா கட்சியின் செயல்தலைவர் திரு ஜே பி நட்டா பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி மற்றம் பல தலைவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர் தில்லியிலுள்ள ஷாஹிதி பூங்காவிற்கு சென்ற திரு ஜே பி நட்டா பாக்டர் முகர்ஜிக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் இந்நிஷழ்ச்சியில் பேசிய திரு நட்டா பாக்டர் முகர்ஜியின் கொள்கைகளை பிஜேபி தொண்டர்கள் உறுதியுடன் பின்பற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் டாக்டர் முகர்ஜியின் அளப்பறிய சேவைகள் என்றென்றும் நினைவுகூறத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் இதனையொட்டி மேற்குவங்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முள்ளதாக அம்மாநில மின்துறை அமைச்சள் திரு சோவன்தேவ் சாட்டர்ஜி டாக்டர் முன்ஜியின் திருவுருவச்சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் நடைபெற்றுவரும் பல்வேறு வளர்ச்சிப்பணிகள் குறித்து மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி இன்று ஆய்வு செய்தார் மக்களின் பிரச்சனைகளை அறிந்து அவற்றிற்கு உடனுக்குடன் தீர்வுகாண வேண்டுமென்று அப்போது அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுதிறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்களை அமைச்சர் வழங்கினார் பங்களாதேஷ் தொலைக்காட்சி நிறுவனத்தின் ஒளிபரப்பு சேவையை இந்தியாவில் தொடங்குவதற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் தகவல் தொடர்புத் துறை அமைச்சர் திரு ஹசன் மகமூத் தெரிவித்துள்ளார் டாகாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இருநாடுகளும் தங்களது தொலைக்காட்சி சேவைய பரஸ்பரம் ஒளிபரப்ப வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார்

இலங்கையில் இந்திய நிதியுதவியுடனான சேவை அந்நாடு முழுவதற்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் இன்று இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கான நிகழ்ச்சியில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரின் வீடியோ செய்தி ஒளிபரப்பப்பட்டது இலங்கையுடனாள நல்லுறவுக்கு இந்த சேவை உதாரணமாக திகழ்கிறது என்று திரு ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டார் ஈரான் அமெரிக்காவின் பதில் நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டதால் அமெரிக்காவை பலவீனமாக கருதக் கூடாது என்று அந்நாட்டிற்கான தேசிய பாதுனப்பு ஆலோசகள் திரு ஜான் போல்டன் தெரிவித்துள்ளார் ஜெருசலேமில் இஸ்ரேல் பிரதமா் திரு பெஞ்சமின் நேதன்யாகுவுடனான சந்திப்புக்கு முன்னா் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் அமெரிக்க ரானுவம் மாற்றியமைக்கப்பட்டு எத்தகைய சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக அவர் கூறினார் விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் பயணிகளின் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் ஏராளமான சிறப்பு ரயில்களை ரயில்வே இயக்கி வருகிறது

இந்தியா வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டஸை எதிர்கொள்கிறது

ஜப்பாளின் ஹிரோசிமாவில் இன்று நளடபெற்ற இறுதியாட்டத்தில் இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற கோல்கணக்கில ஜப்பானை வென்றது